வழித்தடத்தில் பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

கிசான் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

நடைபெறுகின்றன

ஆட்சியர்களுடன் காணொளி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார்

இனி விரிவான செய்திகள் நாட்டின் முதலாவது ஒட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் விமான நிலைய விரைவுப்பாதை தடத்திற்கான தேசிய பொதுப் போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார் ருபே அட்டை வைத்துள்ள எவரும் அந்த அட்டையை பயன்படுத்தி விமான நிலைய விரைவுப் பாதையில் பயணம் செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் நகரமயமாதல் அதிகரிப்பால் அஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தாா் தமது அரசின் வேகமான நிர்வாக செயல்பாடு எதிர்கால தேவைக்கான நகர்புற வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பதன் வெளிப்பாடாக இது அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்

நடுத்தர வகுப்பினரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் இது ஒரு உதாரணம் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் பிரதம் திரு நரேந்திரமோடி இந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்தன் மூலம் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் போக்குவரத்தைக் கொண்ட உலகின் ஏழு சதவீத முதன்மை சேவையில் தில்லி மெட்ரோ ரயில் கழகமும் இணைகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்போது மெஜண்டா பாதையில் மேற்கு ஜனத்பூரி க்கும் தாவரவியல் பூங்காவிற்கும் இயக்கப்படும் ட்டுநர் இல்லா ரயில் சேவை அடுத்த ஆண்டு மத்தியில் தில்லி மெட்ரோவின் இளஞ்சிவப்பு வழித்தடத்தில் தில்லி மஜ்ஜிலிஸ் பூங்கா ஷிவ் விஹார் இடையே தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சள் திரு நரேந்திரசிங் தோமரும் ரயில்வே அமைச்சள் திரு பியூஷ் கோயலும் கலந்து கொள்கிறார்கள் காலிப்ளவர் முட்டைகோஸ் வெங்காயம் மிளகாய் போன்ற காய்கறிகளையும் திராட்சை ஆரஞ்ச் மாதுளை வாழைப்பழம் போன்ற பழ வகைகளையும் ஏற்றிச் செல்ல இந்த ரயில் சேவை பயன்படும் பொருள்களின் எடை அளவைப் பொருட்படுத்தாமல் ரயில் செல்கின்ற பாதையில் உள்ள அளைத்து ரயில் நிலையங்களிலும் அழுகும் பொருட்களை இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முதவாவது கிஷான் ரயில் தேவ்வாலிலிருந்து தானாப்பூருக்கு இயக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இந்த ரயில் சேவைக்கு விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பு இருப்பதை அடுத்து வாராந்திர சேவை என்பதிலிருந்து வாரத்திற்கு மூன்று நாட்கள் என சேவையின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் வேளாண் உற்பத்தி பொருட்களை நாடு முழுவதும் விரைந்து அனுப்புவதை உறுதி செய்வதில் கிசான் ரயில் முக்கிய பங்கு வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டின் கிழக்கு பகுதிக்கான சரக்கு போக்குவர்தது வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளார்

இதன்மூலம் காண்பூர் டெகாத் மாவட்டத்தின் அலுமினியம் தொழிற்சாலை பாவ்பண்ணை ஜவுளி தொழிற்சாலை கண்ணாடிப் பொருட்கள் தொழிற்காலை இரும்பு பொருட்கள் தொழிற்சாலை போன்றவற்றில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விரைந்து கொண்டு செல்ல இது புதிய வாய்ப்பை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் புதிய வேளாண் சுட்டங்களுக்கு எதிா்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்கள் நாளை மத்திய அரசுடன் பேச்சுவார்தை நடத்த முன் வந்துள்ளன அனைத்து வேளாண் தலைவா்களும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளும் மத்திய அரசுடன் இன்னொரு கற்று பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக ஸ்வராஜ் இந்தியா தலைவர் திரு யோகேந்திர யாதவ் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா் விவசாயிகளால் எழுப்பப்படும் அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும் தீர்வுகள் காணவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்த வேளாண் அமைச்சக இணைச் செயலாளர் திரு விவேக் அகர்வால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு தேதியையும் நேரத்தையும் முடிவு செய்யுமாறு விவசாய சங்கங்களை கேட்டுக் கொண்டிருந்தார் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி யின் மூத்த தலைவருமான அருண்ஜேட்லியின் பிறந்த நாளையொட்டி பிரதமா் திரு நரேந்திமோடி இன்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளாா் அருண்ஜேட்லி பழகுவதற்கு இனிமையான மனிதர் என்றும் மதிநுட்பம் மிக்கவர் என்றும் சுட்ட வல்லுநர் என்றும் தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் திரு அருண்ஜேட்லி என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்த நோய்த் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடன் தற்போது முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார் இக்கூட்டத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதறை மாவட்டத்தை காணொளி காட்சி வாயிலாக முதலமைச்சா் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதற்கான அரசாணையையும் அவர் வெளியிட்டா் இந்த புதிய மாவட்டம் மயிலாடுதுறை

ஆந்திர பிரதேசம் குஜாத் பஞ்சாப் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறுகின்ற இந்த பயிற்சியின்போது தடுப்பூசி போடுவதில் உள்ள சவால்கள் தேவைப்படும் மாற்றங்கள் பற்றி பயிற்சி அளிக்கப்படும் இந்த மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்தும் நிர்வாகிகளுக்கு இரண்டு நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் என சுகாதார அமைச்சகம் தெிவித்துள்ளது தடுப்பூசி போட்ட பின் எதிர் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் எவ்வாறு கையாள்வது என்பது இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது இரண்டு நாள் பயணமாக கத்தாா் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு எஸ் ஜெய்சங்கா் இந்திய சமூகத்தினருடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார்

புதிய இந்தியா வின் வளர்ச்சியில் பங்கேற்குமாறும் அவர்களிடம் வலியுறுத்தினார் முன்னதாக இந்தியா கத்தார் வணிக தலைவர்களின் வட்டமேசை கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி எடுத்துரைத்தார் இரு நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகளை வலுப்படுத்துவதில் வணிக சமூகத்தினரின் உறுதிப்பாட்டை திரு ஜெய்சங்கர் பாராட்டினார் ஒட்டுநர் உரிமம் பதிவுச் சான்றிதழ்

இதற்கான வழிகாட்டுதல்களை இந்த அமைச்சகம் மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது